வாக்கெடுப்பிற்குமுன் காங்கிரஸ் அஇஅதிமுக திரிணாமுல் காங்கிரஸ் ராஷ்ட்ரிய ஜனதாதள் தேசியவாதகாங்கிரஸ் உள்ளிட்டஎதிர்க்கட்சிஉறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர் தவாக் முறையில் விவாகரத்துசெய்பவர்களுக்கு மூன்றுஆண்டுகள் சிறைதண்டனைவிதிக்க இதில் வகைசெய்யப்பட்டுள்ளது இந்தமசோதாநிறைவேற்றப்பட்டிருப்பதுவரலாற்றுசிறப்புமிக்கநடவடிக்கைஎனபிஜேபிதலைவர் திருஅமித் ஷா கருத்ததெரிவித்துள்ளார்

தானம் வழங்குவதில் தமிழகம் உடல் உறப்பு முதன்மைமாநிலமாகதிகழ்ந்துநான்குவிருதுகளைபெற்றிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் சீரானசுகாதாரபாதுகாப்பைஉறுதிசெய்யும் நோக்கில் மாநிலஅரசுசெயல்படுத்திவரும் திட்டங்களையும் அவர் பட்டியலிட்டார்

மருத்துவதுறையில் புதியதொழில்நுட்பங்கள் கிராமமக்களுக்கும் சென்றடைவதற்காகமாநிலஅரசுஎடுக்கும் முயற்சிகளுக்குசம்பந்தப்பட்டவர்கள் உறுதுணையாக இருக்கவேண்டும் என்றம் திருஎடப்பாடிபழனிசாமிகேட்டுக்கொண்டுள்ளார்

ற்றுசென்னையில் செய்தியாளர்களிடம் பேசியஅவர்

நேற்றுகாஞ்சிபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறுகூறினார்

கர்ப்பிணிபெண்ணுக்குஎச்ஐவிதொற்றூத்தம் செலுத்தப்பட்டவிவகாரம் தொடர்பாகதேசியமளிதஉரிமைஆணையம் தமிழகஅரசுக்குநோட்டஸ் அனுப்பிஉள்ளது இதுதொடர்பாகவிரிவான அறிக்கையை நான்குவாரத்திற்குள் சமர்ப்பிக்குமாறம் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்தவிவகாரம் தொடர்பாகமத்தியஅரசுக்கும் நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது

நேற்றுசிவகாசிஅரசுமருத்துவமனையில் இதுதொடர்பானவிசாரணைமேற்கொண்டபின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் பாதிக்கப்பட்டபெண்ணுக்குமதுரைஅரசுராஜாஜிமருத்துவமனையில் உயரியசிகிச்சைஅளிக்கப்பட்டுவருவதாகவும் அவர் தெரிவித்தார் பல்வேறுரயில் வழித்தடங்களில் தமிழகத்தில் மின்மயமாக்கும் பணிகள் நடைபெற்றுவருவதாகரயில்வேபாதுகாப்பு தலைமைஆணையர் திருமனோகரன் கூறியுள்ளார்

எல்லைப்பகுதியில் பாகிஸ்தான் படையினர் அத்தமீறிநடத்திவரும் தாக்குதல் சம்பவங்களுக்கு இந்தியாகடும் கண்டனம் தெரிவித்துள்ளது

திருவாரூர் மாவட்டத்தில் கஜ புயலினால் பாதிக்கப்பட்டமின் கம்பங்களைசீரமைப்பதற்கானபணியில் ஈடுபட்டிருந்தபோதுஉயிரிழந்தடேவிட் என்பவரின் குடும்பத்தினருக்குபத்துலட்சம் ருபாய் நிவாரணஉதவிவழங்கப்படும் என்றுமுதலமைச்சர் திருஎடப்பாடிபழனிசாமிஅறிவித்துள்ளார் திண்டுக்கல் மாவட்டம் குதிரையாறுஅணையிலிருந்து இன்றுமுதல் தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது தருமபுரி மாவட்டத்தில் உரியஉரிமம் இன்றிஉணவு பொருட்களைவிற்பனைசெய்பவர்கள் மீதுகடும் நடவடிக்கைஎடுக்கப்படும் என்றுஆட்சியர் திருமதிமலர்விழிஎச்சரித்துள்ளார் அரியலார் மாவட்டத்தில் மகளிருக்கானதையல் பயிற்சிவகுப்புகளும் ஆடவர்களுக்கான இருசக்கரவாகனபழுதுநீக்குபயிற்சியும் இன்றுதொடங்குகின்றன

ஆஸ்திரேலியாவுக்குஎதரிரான மூன்றாவதுடெஸ்ட் கிரிக்கெட் போட்டயில் இந்தியாவலுவானநிலையில் உள்ளது

இசாந்த் சர்மா பும்ராமற்றும் ஜடேஜாதலாஒருவிக்கெட்டுகளைவீழ்த்தினர்

இந்தியா ஒமன் இடையேநடைபெற்றஆசியகோப்பைபயிற்சிகால்பந்தபோட்டிட்ராவில் முடிவடைந்தது அபுதாபியில் நேற்றுடைபெற்ற இப்போட்டியில் இரு அணிகளும் கோல் எதுவும் போடவில்லை

இப்போட்டிஅடுத்தமாதம் ஆறாம் தேதிநடைபெறவுள்ளது புதுதில்லியில் நடைபெற்றுவரும் தேசியஅளவிலானதுப்பாக்கிசும் தகுதிப் போட்டியில் மனுபாக்கர் தங்கப்பதக்கம் வென்றார்